ராம் நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் பிட் இண்டியா இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி விளையாட்டு வீரர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுடில்லியில் இன்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்தனர்

ராம் நாத் கோவிந்த் இன்று காணொலி மூலம் வழங்கினார்

நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு

நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று கலந்துரையாடினார் உடல் ஆரோக்கியத்தின் மருந்து தினந்தோறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி என்று பொருள்படும் பிட்னெஸ் கீ டோஸ் ஆதார் கண்ட ரோச் என்ற தாரக மந்திரத்தை அவர் வலியுறுத்தினார் இந்த மந்திரத்தில்தான் அனைவரது மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் மறைந்திருக்கிறது என்றார்

உலக சுகாதார நிறுவனம் சார்பில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாகப் பேசிய அவர் நினைவு தெரிந்த காலத்திற்கு முன்பாகவே காசநோய் உலக பொது சுகாதாரப் பிரச்சனையாக நீடித்து வருவதாகவும் உலகெங்கும் அதிக அளவில் உயிரைக் குடித்த நோய் என்றும் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கோவிட் தொற்றால் உயிர் இழந்த மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் அங்காடிக்கு இரங்கல் தெரிவிக்கப் பட்டது

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மக்களவை உறுப்பினர் திரு

வைத்திலிங்கம் ஆகியோர் புதுடில்லியில் இன்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத் துறை அமைச்சர் டாக்டர்

மாநிலத்தில் மேற்கொள்ளப் பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரிடம் விளக்கினர் கொரோனா நோய்த் தொற்றில் இருந்து முதியோர் தாக்கப் படாமல் அவர்களின் குடும்பத்தினர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கொரோனா பற்றிய சிறு அறிகுறி தென்பட்டாலும் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத் துறை இயக்குனர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில்

சஞ்சய் தத் புதுச்சேரிக்கு இன்று வரவிருந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப் பட்டதால் அவர் வருகை ரத்து செய்யப் பட்டுள்ளது தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டுள்ளதாகவும் தன்னுடன் கடந்த சில நாட்களில் தொடர்பில் இருந்தவர்களை கோவிட் பரிசோதனை செய்துகொள்ளும் படியும் அறிவுறுத்தியுள்ளார்

போதிய காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும் என்றும் வானிலை சாகமாக இருக்குமானால் திறந்தவெளியில் வகுப்புகளை நடத்தலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார்

அவரின் தாயார் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த உத்தரவைப் பிறப்பித்தனர்

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் இம்மசோதாவிற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்

ஏனாமில் தொழிற்சங்கத்தின் சார்பில் சிஐடியு அதன் உறுப்பினர்கள் மண்டல நிர்வாகி அலுவலகத்தின் முன் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுச்சேரியில் சுற்றுலா வாகன ஓட்டுனர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தேமுதிக தலைவர் திரு

ராம் நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் பிட் இண்டியா இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி விளையாட்டு வீரர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுடில்லியில் இன்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்தனர்